தீவிரப்படுத்துவதுஎனசுட்டப்பேரவைக் கட்சித் தலவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது

ரம்ஜான் பண்டிகை இன்றுகொண்டாடப்படுகிறது

இந்தியமகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராகரமேஷ் பவார் நியமிக்கப்பட்டுள்ளார்

நேற்றுசென்னயில் முதலமைச்சர் திரு

ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் இதற்கானதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தகூட்டத்தில் ஐந்துதீாமானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சா் திரு மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதற்கிடையே தமிழகத்தில் முழு ஊரடங்கு உத்தரவைமீறிதேவையில்லாமல் வாகனங்களில் செல்வோர் மீதுசட்டப்பூர்வநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுகாவல்துறைஎச்சித்துள்ளது இது தொடர்பாககாவல்துறைசா்பாகவெளியிடப்பட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாகவெளியிட்டுள்ளகாணொலிபதிவில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார்

கடந்த ஜனவரிமாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைசெய்யப்படும் முதலீடுகளுக்கு இது பொருந்தும் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது

விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் எட்டாவதுதவணைத்தொகையைபிரதமா் திரு நரேந்திரமோடி இன்றுவழங்குகிறார் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் இந்தநிகழ்ச்சியில் மின்னனுபணப்பரிவர்த்தனை முலம் விவசாயிகளின் வங்கிகணக்குகளில் இதற்கானதொகைநேரடியாகசெலுத்தப்படும்

ஈகைத் திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்றுகொண்டாடப்படுகிறது இதனையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் உப்படதலைவர்கள் பலர் இஸ்லாமியபெருமக்களுக்குவாழ்த்துகளைதெரிவித்துள்ளனா்

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மதிமுகஉள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்களும் இஸ்லாமியர்களுக்கு இந்நாளையொட்டிவாழ்த்துகளைதெரிவித்துள்ளனர்

வீடுகளில் தனிமைப்படுத்திக்கொள்ளவசதி இல்லாதவர்கள் இதனைபயன்படுத்திகொள்ளவாம் என்று பள்ளிவாசல் நிர்வாகக் குழுவின் செயலாளர் திரு யூசுப் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

காரணமாககள்னியாகுமரி தேனி திண்டுக்கல் நீலகிரி கோவைஆகியமாவட்டங்களில் இகன் அதிகனமழைக்குவாய்ப்பு உள்ளதாகஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது இந்தமாவட்டங்களில் உள்ளஅணயின் நீர் இருப்பைஉன்னிப்பாககண்காணிக்குமாறும் மத்தியஅரசுஅறிவுறுத்திடள்ளது

உலகசுகாதாரஅமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டதடுப்புப் மருந்துகளை இறக்குமதிசெய்வதற்கு இரண்டுநாட்களுக்குள் அனுமதிவழங்கப்படும் என்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

கள்ளக்குறிச்சிமாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் வெளியேசுற்றுபவர்களுக்குகாவல்துறைசார்பில் அறிவுரைகள் வழங்கப்பட்டன

ராமச்சந்திரன் திரு சக்கரபாணிஆகியோா் நேற்றுஆவோசனைமேற்கொண்டனா் தருமபுரிஅரசுபொறியியல் கல்லூரியில் புதிதாகதொடங்கப்படஉள்ளசித்தாமருத்துவத்தடன் கூடிய சிகிச்சைமையத்தைஆட்சியா் திருமதி